கோடி ரூபாயை வழங்கியுள்ளது

நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார்

இதைபொட்டி உலகம் முழுவதம் நடைபெற்ற கொண்டாட்டங்களில் மக்கள் உற்சாகத்துடன் பங்கேற்றனர்

இதேபோன்று பெசன்ட் நகர் கடற்கரை நட்சத்திர ஹோட்டல்கள் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பண்ணை இல்லங்களிலும் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டியது சாந்தோம் தேவாலயம் உள்ளிட்ட பல்வேறு கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் நடைபெற்ற புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனைகளில் லட்சக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி தேவாலயத்தில் அதிகாலை ஒரு மணிக்குத் தொடங்கி சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது புத்தாண்டினையும் தேவாலயத்திற்கு வந்திருந்தவர்களையும் வரவேற்கும் விதமாக ஆரத்தி எடுத்து கொண்டாடப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இதில் கலந்து கொள்ள தமிழகம் மட்டுமன்றி அண்டை மாநிலமான கர்நாடகார ஆற்கிரா கோளா மற்றம் மற்றாராஷ்ட்ரா உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்களும் வெளிநாட்டினரும் வந்திருந்தனர் நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ் தூத்துக்குடியில் பனிமய மாதா பேராலயம் உள்ளிட்ட பல்வேறு தேவாலயங்களிலும் புத்தாண்டு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது இந்துக் கோவில்களிலும் ஏராளமானோர் புத்தாண்டை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு செய்தனர்

புதுதில்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தலைமையில் நேற்று நடைபெற்ற உயா்நிலைக்குழுக் கூட்டத்தில் இதற்கான ஒப்புதல் அளிக்கப்பட்டது

இதற்கான வேட்புமனு தாக்கல் நாளை மறுநாள் தொடங்குகிறது

இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்தை அடுத்து திருவாரூர் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தி விதிகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது

இதற்கான உத்தரவை பல்கலைக்கழக வேந்தரும் ஆளுநருமான திரு பன்வாரிலால் புரோஹித் பிறப்பித்துள்ளார் புதிய துணைவேந்தர் திரு கிருஷ்ணன் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அஜ்மீர் மத்திய பல்கலைக்கழகம் போன்றவற்றில் பேராசிரியராக பணியாற்றியிருப்பதுடன் ஜப்பானின் ஒகயாமா உள்ளிட்ட வெளிநாட்டுப் பல்கலைக்கழகங்களிலும் கௌரவ பேராசிரியராக பணியாற்றியுள்ளதாக ஆளுநர் மாளிகை செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

இதன்படி இந்த பொருட்களை உற்பத்தி செய்வதோ விற்பனை செய்வதோ பயன்படுத்துவதோ சட்டப்படி குற்றமாகும் இந்த தடையை மீறி பிளாஸ்டிக் பொருட்கள் தயாரிப்போா் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு கே சி கருப்பணன் எச்சரித்துள்ளார் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்களை பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார் இதனிடையே நீலகிரி மாவட்டத்தில் உதகை குன்னூர்

மத்திய அரசின் நிதிப் பற்றாக்குறையை ஈடுகட்டுவதற்காக ரிசர்வ் வங்கியின் கையிருப்பில் உள்ள உபரி நிதியை பெறப்போவதில்லை என மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி தெரிவித்துள்ளார் மக்களவையில் நேற்று துணை மானியக் கோரிக்கைகள் மீதான விவாதத்திற்கு பதிலளித்துப் பேசிய அவர் பொதுத்துறை வங்கிகளில் மறு முதலீடு செய்வதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகக் கூறினார் திவால் மற்றும் நொடித்துப் போதல் சுட்டம் மூலம் வங்கிகளுக்கு சுமார் மூன்று வட்சம் கோடி ரூபாய் கிடைத்துள்ளதாகவும் நிதியமைச்சர் தெரிவித்தார் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சை தொடர்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் திரு ஜெ ராதாகிருஷ்ணனிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என சட்டத்துறை அமைச்சர் திரு சி வி சண்முகம் வலியுறுத்தியுள்ளார் விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெயலலிதாவை சிகிச்சைக்காக வெளிநாடு அழைத்துச் செல்லும் முயற்சிகளுக்கு எதிராக திரு ராதாகிருஷ்ணன் செயல்பட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஜெயலலிதாவுக்கு முறையான சிகிச்சை அளித்திருந்தால் அவரை காப்பாற்றியிருக்க முடியும் என்றும் திரு சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் இதனிடையே ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் நீதிபதி ஆறுமுகசாமி முன்னாள் தலைச் செயலாளர் ஆனையம் திரு ராம மோகள ராவ் மற்றும் திரு ராதாகிருஷ்ணன் ஆகியோரை பிரதிவாதிகளாக சேர்த்து விசாரணை நடத்த வேண்டும் என தமிழக அரசு வழக்கறிஞர் மனு தூக்கல் செய்துள்ளார் ஜெயலலிதா மரணத்தில் நிலவும் மர்மம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஜெயலலிதா மறைந்த நேரத்திலேயே இந்தக் கோரிக்கையை தாம் விடுத்ததாகக் கூறினார் தற்போது சட்டத்துறை அமைச்சரே இது தொடர்பாக குற்றம் சாட்டியிருப்பதால் ஜெயலலிதா மரணத்தில் மர்மம் இருப்பது உண்மையாகியிருப்பதாகத் தெரிவித்தார் எனவே இதுபற்றி சிபிஐ விசாரணை நடத்தினால்தான் நாட்டு மக்களுக்கு முழு உண்மை தெரிய வரும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தால் உண்மை வெளி வருவதற்கான வாய்ப்பு இல்லையென்றும் திரு ஸ்டாவின் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் சிறு குறு நடுத்தர தொழில்முனைவோருக்கு வங்கிகள் அதிகக் கடன் வசதிகளை அளிப்பதால் அவற்றை பயன்படுத்தி புதிய தொழில் துவங்கி வேலை வாய்ப்புகளை உருவாக்க முன்வருமாறு வணிகவரித்துறை அமைச்சர் திரு கே சி வீரமணி அழைப்பு விடுத்துள்ளார் வேலூரில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர் மாநாட்டுக்கான ஆயத்தக் கூட்டத்தில் பேசிய அவர் தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்க சிறு குறு முதலீட்டாளர்களுக்குத் தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க மாநில அரசு தயாராக உள்ளது என்றார் தொழில் முதலீடுகளை ஊக்குவிப்பதற்காக சுரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பில் பல்வேறு சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார்

மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தும் வாகனங்களுக்கான பொருட்களின் வரி ஐந்து சதவீதமாகக் குறைக்கப்பட்டது

இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு சண்டையின் போது தமிழர்கள் மீது நடத்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் குறிதது ஐநா சபையில் வரும் மார்ச் மாதம் விசாரணை நடைபெற உள்ளதாக இலங்கை தமிழ் தேசியக் கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சீனித்தம்பி யோகேஸ்வரன் தெரிவித்துள்ளார்

முத்தலாக் தடை சட்ட மசோதாவை மாநிலங்களவையில் நிறைவேற்ற பெண் அரசியல் தலைவர்கள் ஆதரவளிக்க வேண்டும் என மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் கேட்டுக் கொண்டுள்ளார் ரயில்வே வாரியத்தின் புதிய தலைவராக திரு வி கே யாதவ் நியமிக்கப்பட்டுள்ளார்